மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார் சூரிய மின் சக்தி மின் உற்பத்தியில் தன்னிறைவை எட்ட சூரிய மின்சக்தி மிகப் பெரிய ஆதாரமாக திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார்

நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார்

இந்தியா வளர்ச்சியில் புதிய இலக்கை நோக்கி முன்னேறி செல்கிறது என்றும் நமது எதிர்பார்ப்புகளும் நமது ஆசைகளும் அதிகரித்து வருகின்றன எனவே நமது எரிசக்தி மற்றும் மின்சக்தி தேவைகள் அதிகரித்து வருகின்றன என்று குறிப்பிட்ட பிரதமர் இத்தகைய சூழ்நிலையில் மின் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவது சுயசார்பு மிக்க இந்தியாவிற்கு மிகவும் அத்தியாவசியமானது என்றார்

ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

தன்னை கைது செய்து பாருங்கள் என்று காவல்துறைக்கு சவால் விடுத்த நிலையில் அவனது தலைக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை மாநில அரசு அறிவித்திருந்தது

இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தற்போது சிகிச்சை பெற்று வருபவர்களை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் இதற்கு மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான செயல்பாடே காரணம் என்றும் தெரிவித்துள்ளது

இதற்கிடையே இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் நாடு முழுவதும் செய்யப்பட்டு வரும் பரிசோதனைகளின் அளவை நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளது

சென்னையில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட இக்குழுவினர் தமிழகத்தில் நோய் தொற்று பரவலைக் கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் சிகிச்சை முறைகள் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தனர் தொடர்ந்து இக்குழுவினர் சென்னையில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் நாராயணசாமி புதுச்சேரியில் வரும் ஞாயிறன்று முழு ஊரடங்கு கிடையாது என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறி உள்ளார் அன்றைய தினம் முகூர்த்த நாள் என்பதால் முழு ஊரடங்கு அறிவிக்கப்படவில்லை என்ற போதும் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் முகக் கவசம் அணிந்தும் தேவையின்றி வெளியே வராமலும் கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளாகாமல் தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவல் சமூக பரவலாக மாறவில்லை என்றும் அவர் கூறி உள்ளார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

காரைக்காலில் மூதாட்டி ஒருவர் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார்

வரும் கல்வியாண்டு முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார்

இதை அடுத்து வேலூர் கோட்டை அருகே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு சண்முகசுந்தரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரவேஷ்குமார் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர்

குசும் திட்டம் சூரிய சக்தியால் இயங்கும் பம்புகள் மற்றும் சூரிய மின் உற்பத்தி திட்டங்களில் அரசு மானியத்தை பெற விண்ணப்பிக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுக்கும் போலி இணையதளங்கள் மீது பொது மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்க தக்க எரிசக்தி அமைச்சகம் இன்று அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது

காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐரோப்பிய குழுவின் தலைவர் சார்லஸ் மைக்கேல் மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலாவோன் டெர் லெயன் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர் அரசியல் பாதுகாப்பு ஒத்துழைப்பு வர்த்தக முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது